தீவிரப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில முதலமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நரேந்திரமோடி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்க மாநிலங்களின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது

எடப்பாடி கே

பீலா ராஜேஷ் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர்

முன்னதாக ஊரடங்கு உத்தரவால் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் பொருட்களின் வினியோகம் அத்தியாவசியப் உள்ளிட்டவை குறித்து முதன்மைச் செயலர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் நேற்று விரிவான ஆலோசனை மேற்கொண்டார்

பாகிஸ்தான் பங்களாதேஷை ஒட்டியுள்ள எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இப்பணிகளில் எனியும் ஈடுபடுவோர் சமுக விலகலை முழுமையாக கடைபிடிப்பதுடன் தனி சுகாதார நடவடிக்கைகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் கமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்றுமாலை நடைபெறுகிறது

க

திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் நவீன ரத்த மாதிரி சேகரிப்பு மையம் இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ளது

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் சமூக விலகலை உறுதி செய்வதுடன் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மூன்று வண்ண அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன

கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நன்னாளில் இறைவனின் கருணையும் இரக்கமும் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறையட்டும் என வாழ்த்தியுள்ள அவர் விழித்திருந்தும் தனித்திருந்தும் இறை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் எத்தகைய துயரையும் தாங்கும் ஏசுபிரானின் மனோதைரியத்துடன் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் சுய சுகாதார பாதுகாப்புடன் ஈஸ்டர் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என வாழ்த்தியுள்ளார்